நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது தொடர்பான விவாதம் ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு நாடே துணை நிற்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் இயற்கை பேரிடரை எதிர்கொள்வதில் பேரிடர் மேலாண்மை முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார் அண்மையில் முடிவடைந்த நாடாளுமன்றத்தின் மழைக்கூட்டத் தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார்

தேசிய விளையாட்டு தினம் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படவுள்ளதை ஒட்டி வாழ்த்துத் தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்று நாட்டுக்கு பெருமை தேடித் தந்தவர்களுக்கு பாராட்டுத் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை பொறுத்துக்கொள்ள முடியாது என்று பிரதமர் தெரிவித்தார் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வகைசெய்யும் சட்டதிருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் உலகின் தொன்மையான மொழியாக தமிழ் உள்ளது நாம் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார் அடுத்த மாதம் பொறியாளர்கள் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த கட்டிடங்களையும் பொறியியல் அமைப்புகளையும் வல்லுநர்கள் உருவாக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்

பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகவுள்ளது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் ரக்ஷா பந்தன் பண்டிகை அன்பு மற்றும் பாதுகாப்பிற்கான அடையாளம் என குடியரசத் துணைத் தலைவர் திரு

வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜும் திரு வெங்கையா நாயுடு இல்லத்திற்கு சென்று அவருக்கு ராக்கி கயிறு அணிவித்தார்

ஜம்மு கஷ்மீரின் ரம்பன் மாவட்டத்தில் நேற்று நேரிட்ட மிகப்பெரிய நிலச்சரிவால் அந்த நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது

எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகளை காவல்துறையினர் தடுத்ததாகவும் அப்போது நேரிட்ட சண்டைக்குப் பிறகு அவா்கள் சரணடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்

துர்க் மாவட்ட நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு குறித்து பேசிய அரசு வழக்கறிஞர் காது கேளாத பேச முடியாத குழந்தையை கொன்றதற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டது என்று கூறினா் குஜராத்தில் நடைபெற்று வரும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையின் கட்டுமானப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது அம்மாநிலத்தின் கேவோதயா காலனியில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில முதலமைச்சா் திரு விஜய் ரூபானி மற்றும் மூத்த அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர்

நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் மழை வெள்ளம் காரணமாக பெரும்பாவான மாவட்டங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மாநிலத்தின் கிழக்கு மற்றும் தேரை மாவட்டங்களில் ரயில் மற்றும் சாலைப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள மொராதாபாத் ரயில்வே கோட்டத்தில் பெரும்பாலான ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன பிலிம்ஹிட் மாவட்டத்தில் பெசவ்பூர் பெரைலி சாலையில் நிலச்சிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு முதல் மாநிலத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்துவருகிறது அம்மாநிலத்தில் உள்ள கங்கா யமுனா உள்ளிளட்ட பெரும்பாலான நதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஒடுகிறது

ஜம்மு கஷ்மீரில் இந்த வருடத்திற்கான அமா்நாத் யாத்திரை இன்றுடன் நிறைவடைகிறது

அமெரிக்க செனட் உறுப்பினர் ஜான் மெக்கைன் இன்று காலமானார்

அண்மைக் காலமாக மூளைப் புற்றுநோயால் சிகிச்சை பெற்றுவந்த அவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துள்ளனர்

இறந்தவரின் உடலில் இருந்த பாஸ்போா்ட்டை வைத்து அவர் அடையாளம் காணப்பட்டார்

போப் பிரான்சிஸ் ஜரிஷ் நாட்டில் உள்ள டப்ளினில் இன்று நடைபெற உள்ள பேரணியில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார்

அந்நாட்டு பிரதமர் திரு லியோ வர்க்கர் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டோருக்கு எதிராக மக்கள் அனைவரும் ஒன்றுதிரளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்

குதிரை சவாரி பிரிவிலும் இரண்டு வெள்ளிப் பதக்கங்கள் கிடைத்தன

பிரிட்ஜ் போட்டியின் ஆடவர் மற்றும் கலப்பு குழுப்பிரிவில் வெண்கலப் பதக்கங்கள் கிடைத்தன

பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால் மற்றும் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் வில்வித்தைப் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது

பதக்கம் வென்ற வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

பாரத ரத்னா வாஜ்பாயின் அஸ்தி தமிழகத்தின் ஆறு இடங்களில் இன்று கரைக்கப்பட்டது முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் சென்னை பெசன்ட் நகரில் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையிலும் ராமேஸ்வரத்தில் அக்கட்சியின் தேசிய செயலர் திரு ஹெச் ராஜா தலைமையிலும் அஸ்தி கரைக்கப்பட்டது மதுரை வைகை ஆற்றிலும் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையிலும் திருச்சியிலும் வாஜ்பாயின் அஸ்தி கரைக்கப்பட்டது பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர்